வேளாண் சட்டங்கள் குறித்து மத்திய அரசுக்ககும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதபாப்பு அமைச்சர் நிலையிலான பேச்சுகள் இன்று நடைபெற்றன

தாய்லாந்து ஒபன் பாட்மின்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜூன் துருவ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி உள்ளது

இன்று புது தில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயில் நடைபெற்ற அளமச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்தியா உஸ்பெக்கிஸ்தான் இடையே சூரிய மிள் சக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மத்திய அரசின் வீட்டு வசதி திட்டம் ஏழை மக்களின் தன்னம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்த திட்டத்தை உத்திரபிரதேச அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

அந்த மாநிலத்தில் தற்போது ஆட்சி பொறப்பில் இருக்கும் பிஜேபி அரக தான் இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்தியதாகவும் அவர் கூறினார் இந்த திட்டத்தின் பயனாளிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடினார்

வேளாண்சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சுங்க பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தையில் சமூகத்தீர்வு எட்டப்படும் என்று மத்தியஅரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இதற்கிடையே வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அமக்கப்பட்ட குழுவுக்கு அதிகாரம் எதுவும் வழங்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுப்படுத்தியுள்ளது இதுகுறித்த அறிக்கை சமர்ப்பிக்க மட்டுமே அந்த குழு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுகள் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றன

இதில் சிங்கப்பூர் ரானுவமும் முக்கிய பங்காற்றியதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இதற்கு நன்றி தெரிவித்து கொண்ட சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர் ளங்க் இங்க் ஹென் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்னக மேற்கொண்ட நடவடிக்கைகளை எடுத்துரைதார் ரானுவ ஒத்துழைப்பில் இரு நாடுகளின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் பரஸ்பரம் திருப்தி தெரிவித்தனர் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகளத் ஜோஷி கூறியுள்ளார் தளியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பொதுமக்கள் எவ்வித தயக்கமுமின்றி இதனை செலுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்ததை பெறுவதற்கு முன்பதிவு செய்தவர்கள் வராதபட்சத்தில் அடுத்தவர்களுக்கு அது பயன்படுத்தப்படும் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெளிவுப்படுத்தியுள்ளார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது

தமிழகத்திலும் இந்த நோய் தொற்று பரவல் தொர்ந்து குறைந்து வருகிறது

அமெரிக்க அதிபராக திரு ஜோ பபடனும் துணை அதிபராக திருமதி கமலா ஹாரிஸ்ம் இன்று பதவியேற்கின்றனர்

இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே தற்போதைய அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு சற்று முன் வெளியேறினார் அவர் புளோரிடா செல்ல உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

இன்று சென்னையில் இந்த மருந்துகள் வைக்கப்படவுள்ள சேமிப்பு கிடங்கை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இவை மண்டல தடுப்பூசி மையங்களுக்கு விளியோகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் நிலவி வந்த தயக்கம் தற்போது நீங்கியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இந்தியா அர்ஜென்டனா ஜூளியர் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது

ஆட்டத்தின் கடைசிநேரத்தில் இந்திய அனியின் கேப்டன் ரானிராம்பால் ஒரு கோல் அடித்ததையடுத்து போட்டி டிராவில் முடிவடைந்தது இருஅணிகளுக்கிடையே நடைபெற்ற இரு போட்டிகளும் டிராவில் முடிவடைந்தன இந்தியா வரும் சனிக்கிழமை அர்ஜெண்டனா பி அணியை எதிர்கொள்கிறது தாய்லாந்து ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறதிக்கு முந்தைய கற்றக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜூன் துருவ் இணையும் காலிறதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளது